ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் நாடுமுழுவதும் ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வாத்தன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

என போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

சீன ஓபன் பேட்மிட்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் அஸ்வினி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

சர்தார் சரோவர் அணையை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்ட லட்சக்கணக்கானோருக்கு நன்றி தெரிவித்த அவர் இந்த அணையினால் குஜராத் மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்கள் பயனடைவதாக குறிப்பிட்டார் நீர்வளங்களை பாதுகாக்க நீர்மேலாண்மை இயக்கம் நடைபெற்று வருவதை எடுத்துரைத்த பிரதமர் இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றார் சொட்டு நீர் பாசனத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் குறைந்த நீரில் அதிக மகசூல் பெறுவதற்கு இதனை பிரபலப்படுத்த வேண்டும் என்றார் நிலையான வளர்ச்சி திட்டங்களை அதிக அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் முதலமைச்சர் திரு

முன்னதாக பிரதமர் திருநரேந்திரமோடிசர்தார் சரோவர் அணையை பார்வையிட்டு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டார் அணை அருகே உள்ள சூழல் பூங்கா கற்றாழை பூங்கா ஏக்தா நர்சரி வண்ணத்து பூச்சி பூங்கா ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிட்டார் கற்றாழை பூங்காவை மேம்படுத்துவதற்கும் பிரபலப்படுத்துவதற்கும் மக்கள் கங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் ட்விட்டரில் கேட்டுக்கொண்டுள்ளார்

ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத்சிங் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சா் திரு எடப்பாடி

பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு

பன்னீா்செல்வம் திமுக தலைவர் திரு

க

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பிறகு காஷ்மீரில் அமைதி நிலவுவதாகவும் எவ்வித அசம்பாவித சம்பவமும் நிகழவில்லை எனவும் கூறினார்

ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார்

தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான இக்குழு தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் இன்றும் நாளையும் கலந்துரையாட உள்ளது

சரத்பவாா் அறிவித்துள்ளாா்

இதுதொடர்பான அரசாணையை மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதையடுத்து அரசு குடியிருப்புகளில் முறைகேடாக தங்கியிருப்போர் விரைவில் வெளியேற இந்த சட்டம் வழிவகை செய்கிறது

மேலும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணாக்கருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது போன்ற கொள்கை முடிவுகளை முதலமைச்சர்தான் மேற்கொள்ள வேண்டும் என்றார் காலாண்டு தேர்வுக்கு பின்னர் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்ற செய்தி வீண் வதந்தி என்றும் பள்ளிகளில் காந்தி ஜெயந்தி அன்று சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ம்ம்ம்ம்ம் வேலமனி தாய்மொழி நமக்கு தாரக மந்திரமாக இருக்கவேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இருப்பினும் பிற மொழிகளை கற்றுக்கொள்வது அவரவா் விருப்பம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் பிற மொழிகளை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் என அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு

இதனையொட்டி சென்னை அண்ணாசாலையில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினும் சென்னையில் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஈரோடு பெரியார் அண்ணா நினைவகத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

கருப்பணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருகதிரவன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் துணைவேந்தர் திரு குழந்தைவேல் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

ராகுல் ஜெயின் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து எமது நாகை செய்தியாளர்

திறந்த புத்தகங்கள் திறந்த மனது எனும் கருப்பொருளுடன் இந்தாண்டு நடைபெறும் கண்காட்சியில் தமிழ் உட்பட இந்திய மொழி புத்தகங்களும் இடம்பெற உள்ளன